மிசோரம் மாநிலத்தில் மிசோ தேசிய முன்னணி பெரும்பான்மை பெற்றுள்ளது நாடாளுமன்ற குளிர்காலக் கூட்டத் தொடரின் தொடக்க நாளான இன்று வாஜ்பாய் உள்ளிட்ட தலைவர்களின் மறைவிற்கு இரங்கல் தெரிவித்த பின்னர் இருஅவைகளும் ஒத்தி வைக்கப்பட்டன

நாடாளுமன்றம் நாடாளுமன்றத்தின் குளிர்காலக் கூட்டத் தொடர் இன்று தொடங்கி உள்ளது முதல் நாளான இன்று முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் முன்னாள் சபாநாயகர் சோம்நாத் சேட்டர்ஜி நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சராக இருந்த அனந்துகுமார் உள்ளிட்டவர்களின் மறைவிற்கு இரங்கல் தெரிவித்த பின்னர் இரு அவைகளும் நாளைய தினத்திற்கு ஒத்தி வைக்கப்பட்டன மறைந்த தலைவர்களுக்கு அவையில் மவுன அஞ்சலி செலுத்தப்பட்டது

மோடி பேட்டி நாடாளுமன்றத்தில் எல்லா பிரச்சனைகளையும் விவாதிக்க அரசு தயார் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறி உள்ளார் இன்று புதுடெல்லியில் நாடாளுமன்றத்திற்கு வெளியே செய்தியாளர்களிடம் பேசிய அவர் குளிர்கால கூட்டத் தொடரை சுமுகமான முறையில் நடத்த அனைத்து அரசியல் கட்சிகளின் ஆதரவை தாம் நாடுவதாக கூறினார் குளிர்காலக் கூட்டத் தொடர் மிக முக்கியமானது என்றும் நிலுவையில் உள்ள முக்கிய மசோதாக்கள் மக்களின் நலனுடன் தொடர்புள்ளவை என்பதால் விரிவான வெளிப்படையான விவாதங்களின் அடிப்படையில் இம்மசோதாக்கள் நிறைவேற்றப்படும் என தாம் நம்புவதாகவும் அவர் கூறினார் மோடி செய்தி இதற்கிடையே நாடாளுமன்றத்தின் குளிர்காலக் கூட்டத் தொடர் தொடங்கியதை ஒட்டி பிரதமர் இன்று புதுடெல்லியில் வெளியிட்டுள்ள செய்தியில் வரும் மே மாதம் தேர்தலை சந்திக்க உள்ள அனைத்து அரசியல் கட்சிகளும் குளிர்காலக் கூட்டத் தொடரை அவரவர் நலனுக்காக அன்றி மக்களின் நலனுக்கு பயன்படுத்திக் கொள்ளும் என நம்புவதாக கூறி உள்ளார் முக்கிய பிரச்சனைகளை தாம் நாடாளுமன்றத்தில் விவாதித்து தீர்வு காணும் வகையில் அவையின் வேலை நோத்தை நீட்டிக்க வேண்டும் எனக் கேட்டுக் கொள்ளவும் தாம் விரும்புவதாக திரு நரேந்திரமோடி கூறி உள்ளார் நீதிமன்றம் பாலியல் குற்றங்களால் பாதிக்கப்படுவோரின் பெயர் மற்றும் அடையாளங்கள் பற்றிய விவரங்களை எந்த வகையிலும் வெளியிட வேண்டாம் என உச்சநீதிமன்றம் ஊடகங்களுக்கு அறிவுறுத்தி உள்ளது வயதுவராதவர்கள் உட்பட பாலியல் குற்றங்களால் பாதிக்கப்படுவோர் பற்றிய பாலியல் வழக்கு விவரங்களை போலீசார் பொது வெளியில் வெளியிடக் கூடாது என்றும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது பாலியல் குற்றங்களால் பாதிக்கப்பட்டவர்கள் சமுதாயத்தில் தீண்டதகாதவர்கள் போல் நடத்தப்படுவது துரதிருஷ்டவசமானது என்று நீதிபதி திரு மதன் லோக்கூர் தலைமையிலான பெஞ்ச் இன்று தனது உத்தரவில் கூறியது

மத்திய அரசின் பொருளாதார விவகாரங்கள் துறைக் கூடுதல் செயலர் திரு சமீர்குமார் காரே இன்று இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் தமிழகத்தின் இயற்கை செல்வங்கள் மற்றும் கலாச்சார மரபுச் சின்னங்களை பேணிகாக்கவும் இந்த திட்டம் உதவிகரமாக இருக்கும் என்றார் இந்த திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்படும் பணிகளால் உள்ளுர் மக்களுக்கான பொருளாதார வாய்ப்புகள் அதிகரிக்கும் என்றும் அவர் தெரிவித்தார்

பிஜேபி ஆட்சியில் விவசாயிகளின் தற்கொலை அதிகரித்து விட்டதாகவும் ஜிஎஸ்டி அமலாக்கத்தினால் விலை வாசி உயர்ந்து விட்டதாகவும் அவர் கூறினார்

மத்தியில் மதசார்பற்ற அரசு அமைவதற்கான முன்னோட்டமாக நேற்று மதசார்பற்ற கட்சிகள் ஒருங்கிணைந்து கூட்டம் நடத்தியதையும் அவர் சுட்டிக்காட்டினார் இதற்கிடையே வடமாநிலங்களில் காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் வெற்றியை இன்று புதுவையில் பிரதேச காங்கிரஸ் கட்சியினர் பட்டாசு வெடித்தும் இனிப்பு வழங்கியும் சிறப்பாக கொண்டாடினர் முதலமைச்சர் திரு வி நாராயணசாமி பிரதேச காங்கிரஸ் தலைவர் திரு நமச்சிவாயம் மற்றும் கட்சி நிர்வாகிகள் இக்கொண்டாட்டங்களில் பங்கேற்றனர்

பாரதி பூங்காவில் உள்ள அன்னாரின் திருவுருவச் சிலைக்கு முதலமைச்சர் திரு நாராயணசாமி துணை சபாநாயகர் திரு சிவக்கொழுந்து முதலமைச்சரின் பாராளுமன்ற செயலர் திரு லட்சுமி நாராயணன் புதுவை அரசின் டெல்லி பிரதிநிதி திரு ஜான்குமார் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் தமிழ் அறிஞர்கள் மற்றும் பல்வேறு தமிழ் அமைப்புகளின் பிரதிநிதிகளும் பாரதியார் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் ஜிப்மர் நாட்டின் உயர்கல்வி நிறுவனங்களை சுற்றுப்புற கிராமங்களுடன் ஒருங்கிணைத்து அதன் மூலம் ஊரக வளர்ச்சிக்கு எதிரான சவால்களை இனம் கண்டு நீடித்த வளர்ச்சியை உறுதிப்படுத்தும் வகையில் மத்திய மனிதவள மேம்பாட்டுத் துறை அமைச்சகம் செயல்படுத்தி வரும் முக்கிய திட்டமான உன்னத பாரதம் இயக்கத்தின் கீழ் புதுவை ஜிப்மர் மருத்துவமனை தெரிவு செய்யப்பட்டுள்ளது இது தொடர்பாக அமைச்சகத்திற்கும் ஜிப்மர் நிர்வாகத்திற்கும் இடையே ஒப்பந்தம் கையெழுத்தாகி உள்ளது ஜிப்மர் ஆசிரியர்கள் ஊழியர்கள் மற்றும் மாணவர்கள் இத்திட்டத்தின் கீழ் தன்னார்வ தொண்டர்களாக செயல்பட முனைப்புடன் முன் வர வேண்டும் என ஜிப்மர் இயக்குனர் திரு ஆர்பி சுவாமிநாதன் கூறி உள்ளார் ஜிப்மர் இணையதளம் மூலமாகவும் தன்னார்வலர்கள் வரவேற்கப்படுவார்கள் என அவர் தெரிவித்துள்ளார்

ஏற்கனவே ஆழ்கடலுக்குள் சென்றுள்ள மீனவர்கள் நாளை மாலைக்குள் கரை திரும்ப வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது